நரேந்திமோடி பாதுகாப்புப் படையினருக்கு என நவீன உயர்சிகிச்சை முன்று மருத்துவமனைகள் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்தார்

திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார்

சான்றுகள் வழங்குவதற்கு மேல்நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படமாட்டாது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பேமாகண்டு தெரிவித்துள்ளார்

வழக்கில் திரு ராபர்ட் வதேரா நாளை ஆஜராக வேண்டும் என்று தில்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

உயர்ந்துள்ளது

விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்று தொடரை வென்றது இனி விரிவான செய்திகள் எதிரிகளின் சவால்களை சமாளித்து எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்கும் பணியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் இந்தியா கேட் அருகே அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவுச் சின்னத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்த பிரதமர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது இன்னுயிரை நீத்த வீரர்களுக்கு நாடு என்றும் நன்றி உடையதாக இருக்கும் என்றார் பாதுகாப்பு வீரர்களுக்கான நலத்திட்டங்களை மத்திய அரசு சிறந்த முறையில் நிறைவேற்றி வருவதாக பிரதமர் தெரிவித்தார் பாதுகாப்பு படைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இளம் தலைமுறையினர் முப்படையினரின் தியாகம் நிறைந்த சேவையை அறிந்துகொள்வதற்கு வசதியாக இந்த நினைவகம் செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பல்வேறு விருதுகளை பெற்ற வீரர்களின் படங்கள் முப்படையினர் உலக அளவில் மேற்கொண்டு வரும் அமைதி காக்கும் பணிகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் போன்றவற்றை சித்தரிக்கும் புகைப்படங்களும் குறும்படங்களும் சிலை வடிவமைப்புகளும் இந்த நினைவிடத்தில் இடம்பெற்றுள்ளதாக அவர் கூறினார் பாதுகாப்பு துறையில் நூறு சதவீத அன்னிய நேரடி முதலீட்டு திட்டத்திற்கு தானியங்கி முறையில் அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் புதிய தொழில்நட்பங்களை மாணவர்கள் புகுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் கான்பூரில் டி ஏ வி கல்லூரி நூற்றாண்டு விழாவை தொடங்கி வைத்தப் பேசிய குடியரசுத் தலைவர் புதிய சவால்களை எதிர்கொள்ள மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறினார் அறிவுசார் கல்வியை கொண்டுவர வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய குடியரசுத் தலைவர் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்க இந்தக் கல்வித் திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார் அருணாச்சல பிரதேச மக்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டு நிரந்தர குடியுரிமை சான்றுகள் வழங்குவதற்கு மேல்நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படமாட்டாது என்று அம்மாநில முதலமைச்சர் திரு பேமாகண்டு தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் இப்பிரச்சனையில் அமைதிகாக்க வேண்டும் என்றும் மாநில தலைநகர் இட்டா நகரில் இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் போராட்டங்களின்போது உயிரிழந்தவர்களுக்கு கருணைத் தொகையையும் அவர் வழங்கினார்

கள்ள சாராயத்தை ஒழிக்க மாநிலம் முழுவதும் வணிக வரித்துறை அதிகாரிகள் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் விஷச்சாராய சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தவா இரண்டு லட்சம் ருபாயும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஜம்பதாயிரம் ருபாயும் வழங்க அசாம் மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பல்வேறு கட்டங்களில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விஷச்சாராய மாதிரிகள் தடய அறிவியல்துறை ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு சந்திரமோகன் தெரிவித்தார் வனப்பகுதிகளில் வசித்து வரும் பழங்குடியினரை அகற்ற வேண்டும் என உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவை மறு ஆய்வு செய்யக்கோரி பிஜேபி ஆளும் மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்களுடன் இதுதொடர்பாக இன்று தாம் ஆவோசனை நடத்தியதாகவும் அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக பிஜேபி பாடுபட்டு வருவதாக தெரிவித்த அவர் அந்த மக்களின் உரிமைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார் இதுதொடர்பாக தேவையில்லாத வதந்திகளை பரப்புவோர் குறித்து அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசின் பழங்குடியினர் நலத்துறையில் அவர்களின் நலனை பாதுகாக்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்தார் உத்தரப் பிரதேசத்தை அடுத்து மத்தியப் பிரதேசம் உத்தரகண்ட் மாநிலங்களிலும் வரும் மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட சுமாஜ்வாதி மற்றம் பகுஜன் சமாஜ் கட்சிகள் முடிவு செய்துள்ளன இருகட்சிகளும் கூட்டாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக் குறிப்பில் உத்தரகண்டில் சமாந்வாதி கட்சி பவரி தொகுதியிலும் பகுஜன் சமாஜ் கட்சி எஞ்சிய இடங்களிலும் போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்தியப் பிரதேசத்தை பொறுத்தவரை சுமாஜ்வாதி மூன்று இடங்களிலும் எஞ்சிய இடங்களில் பகுஜன் சமாஜ் கட்சி போட்டியிடும் என்றும் அந்த செய்திக் குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பான வழக்கில் திரு ராபர்ட் வதேரா நாளை ஆஜராக வேண்டும் என்று தில்லி சிபிஐ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதி திரு அரவிந்த்குமார் அமலாக்கப் பிரிவின் விசாரணைக்கு தடைவிதிக்க முடியாது என்றும் தெரிவித்தார் கடந்த ஆண்டு வதேராவுக்கு சொந்தமான இடங்களில் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் நகல்களை ஐந்து நாட்களுக்குள் அவருக்கு அளிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் கோவாவில் பொதுத்தேர்தலை சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து அம்மாநில பிஜேபி தலைவர்கள் இன்று பனாஜியில் உள்ள கட்சித் தலைமையகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர் அமைப்பு ரீதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முக்கிய விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டதாகவும் கோவா மாநில பிஜேபி தலைவர் திரு வினய் டெண்டுல்கர் தெரிவித்தார் வாக்குச்சாவடி வாரியாக தங்களது தேர்தல் பணியை எவ்வாறு மேற்கொள்வது என்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் பிரச்சாரம் பேரணி உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து கட்சி தலைமை எடுக்கும் முடிவுகளின்படி செயல்படுவது என்றும் உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் கட்சியின் இணை பொதுசெயலாளர் தேர்தல் குறித்து இக்கூட்டத்தில் எடுத்துக் கூறியதாகவும் திரு டெண்டுல்கர் கூறினார் இரண்டு குழந்தைகளுக்குமேல் உள்ளவர்கள் தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு ஆதரவாக எந்த கட்சியினரும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது தலைமை நீதிபதி திரு ரஞ்சன்கோகோய் தலைமையிலான அமர்வில் பிஜேபி யை சேர்ந்த வழக்கறிஞர் திரு அஸ்வினி உபாத்யாய் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரரின் கோரிக்கை குறித்த மனு உள்துறை அமைச்சகம் மற்றும் தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ள நிலையில் தாங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாது என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்தனர் சென்னை ஜமீன் பல்லாவரத்தில் உள்ள ஜெயின்ஸ் கிரீன் ஏக்கர்ஸ் குடியிருப்பு வளாகத்திற்கு மத்திய அரசின் தேசிய நீர் விருது வழங்கப்பட்டுள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரியிடம் இருந்து குடியிருப்பு நிர்வாகிகள் இந்த விருதை பெற்றுக் கொண்டனர் சிறந்த முறையில் மழைநீர் சேகரிப்புத் திட்டத்தை தங்களது இருப்பிடத்தில் அமைத்ததற்காக ஜெயின்ஸ் கிரீன் ஏக்கர்ஸ் குடியிருப்புக்கு தேசிய நீர் விருது விருது வழங்கப்பட்டுள்ளது

மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்கட்டமைப்பு பணிகளை மேம்படுத்தும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார்

அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக இடம்பெறுவது குறித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சேலத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் அஇஅதிமுக ஆட்சி சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும் தேர்தல் களத்தில் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்ற அடிப்படையில் செயல்படுவதாகவும் தெரிவித்தார்

சிறந்த படத்திற்கான ஆஸ்கார் விருது கிரீன் புக் திரைப்படத்திற்கு வழங்கப்பட்டது

மாதவிடாய் காலங்களில் பெண்கள் எதிர்கொள்ளும் சிரமங்கள் குறித்தும் பொதுவாக இந்த சமயங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகள் குறித்தும் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ளது கோவையை சேர்ந்த முருகானந்ததின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு ஈரானிய நாட்டைச் சேர்ந்தவரால் இந்தப் படம் தயாரிக்கப்பட்டுள்ளது

மூன்று போட்டிகளை கொண்ட இத்தொடரில் இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் இந்தியா தொடரை வென்றுள்ளது